நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

சிந்து தோல்வியடைந்தாா்

இனி விரிவான செய்திகள் வளர்ச்சித் திட்டப் பணிகளை குறித்த காலத்தில் நிறைவேற்ற முந்தைய அரசுகள் தவறிவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ள பள்சாக் கால்வாய் திட்டம் அப்பகுதி நீர்ப்பாசனத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்றும் விவசாயிகள் பெருமளவில் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் கூறினார் தேசிய ஜனநாயகக் கூட்டனி அரசு விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக பாடுபட்டு வருவதாகக் கூறிய பிரதமர் விவசாயிகளுக்கு அண்மயில் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி இருப்பதை சுட்டிக்காட்டினார் விவசாயிகள் இரட்டிப்பு வருவாய் பெறும் காலம் வெகுதூரத்தில் இல்லை என்றும் பிரதம் தெரிவித்தாா் மறு ஆய்வு செய்யப்பட்ட சுற்றுலா ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பங்களாதேஷும் கையெழுத்திட்டுள்ளன விசா பெறும் நடவடிக்கைகளை எளிதாக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த ஒப்பந்தத்தம் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் பங்களாதேஷ் உள்துறை அமைச்சர் திரு அஸாதுஸ்ஸமான் கான் ஆகியோர் முன்னிலையில் கையெழுதிடப்பட்டது

முன்னதாக டாக்காவில் உள்ள தகேஷ்வரி கோவிலில் திரு ராஜ்நாத் சிங் வழிபாடு செய்தாா் மேலும் பங்காபந்து அருங்காட்சியகத்தில் உள்ள பங்களாதேஷ் தந்தை என்றழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார் நாடாளுமன்றம் மற்றும் சுட்டப்பேரவைகளில் மழைக்காலக் கூட்டத்தொடரின்போது உறுப்பினர்கள் அனைவரும் பொதுமக்கள் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்க ஆர்வத்துன் பங்கேற்பார்கள் என குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இதைத் தெரிவித்தார்

இனிவரும் காலங்களிலும் இது தொடரும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்தாா் பள்ளிகளில் அந்தந்த மாநில தாய்மொழியை கட்டாயப் பாடமாக்க அனைத்து மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற புதிய பள்ளிக் கட்டிடத்தை திறந்து வைத்துப் பேசிய அவர் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரிய அறிவு ஆகியவற்றை தாய்மொழி பிரதிபலிப்பதாக கூறினார் பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றவர்களின் கலாச்சாரம் மற்றும் மற்ற மொழிகளை பயில்வது உள்ளிட்டவை நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வலிமைப்படுத்தும் என்றும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தாா் பஹ்ரைனில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டுப் பிரதமா் திரு கலீஃபா பிள் சல்மான் அல் கலீஃபா வை சந்தித்து இருதாப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இரண்டுநாள் அரசுமுறைப் பயணமாக நேற்று பஹ்ரைனில் உள்ள மனாமா நகருக்குச் சென்ற அவர் முதலில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷேக் கலீத் பின் அஹமத் அல் கலீஃபா வை சந்தித்துப் பேசினார் பிள்ள் அங்கு நடைபெற்ற இரண்டாவது இந்திய பஹ்ரைன் உயர்நிலைக் குழு அளவிலான கூட்டத்தில் இருவரும் கலந்துகொண்டனர் அப்போது பேசிய பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வளைகுடா நாடுகளின் வளர்ச்சிக்கு பஹ்ரைன் வாழ் இந்திய குடிமக்கள் ஆற்றிய பங்கு மகத்தானது என்றார் இந்தப் பயணத்தின்போது திருமதி கஷ்மா ஸ்வராஜ்

இயற்கை எரிவாயு உள்ளிட்ட அனைத்து வகை சமையல் எரிவாயுக்களை பயன்படுத்துவோருக்கும் மாளியம் வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் அவர் இதனைத் தெரிவித்தார் இதற்காக சமையல் ளரிவாயு மாளிய திட்டம் சமையல் மானிய திட்டம் என பெயர் மாற்றுவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருவதாகக் கூறினார்

அண்மைக் கூலமாக ஈராக்கில் தொடரும் கலவரங்களால் விமான சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டது அரசு அதிகாரிகளின் ஊழலுக்கு எதிராக போரட்டங்கள் வலுத்ததால் நஜஃப் நகரிலும் விமான சேவை பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கில் கன்கெர் மாவட்டத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனா்

கன்கெர் மாவட்டத்தில் உள்ள பிரதாப்பூர் பகுதியில் மஹல்லா வனப் பகுதியில் எல்லைப் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் எல்லைப் பாதுகாப்புப் படையினா் மீது தாக்குதல் நடத்தினர்

ஒருவர் காயமடைந்தார்

துருவ் தெரிவித்தார் காயமடைந்த மற்றொரு படை வீரர் ராய்ப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் ஷெட்பூல்டு வகுப்பு மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கான தேதியை கல்வி நிறுவனங்கள் நீட்டிக்கத் தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் சமூக நீதித்துறை மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது கல்வி உதவித் தொகையை சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வங்கிகளில் செலுத்துவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலக்கரி சுரங்க முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க முடிவு செய்துள்ளதாக அசாம் மாநில முதலமைச்சள் திரு சள்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து முடிவெடுக்க அத்துறை அதிகாரிகளுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே மேகாலபாவிலிருந்து அசாம் மாநிலத்திற்கு நிலக்கி ஏற்றுமதி செய்த விவகாரத்தில் நடைபெற்ற ஊழலில் உயர் அதிகாரிகள் பலருக்கு நிலக்கரி நிறுவனம் லஞ்சம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

மேலும் நிலச்சிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் ஆனால் மழை காரணமாக மீட்புப் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் குஜராத்தில் ஆர்எஸ்எஸ்

அமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என அந்த அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் விஜய் தாகேள் தெரிவித்துள்ளார் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த செய்திகள் ரஷ்யாவில் ஒரு மாத காலமாக நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டம் இன்று நடைபெறவுள்ளது இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு தொடங்கவுள்ள இப்போட்டியில் பிரான்ஸ் குரேஷியாவை எதிர்கொள்கிறது இரண்டாவது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் பிரான்சும் முதல்முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற வேகத்தில் குரேஷியாவும் இப்போட்டியை எதிர்கொள்வதால் ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்

தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டி இறுதிபாட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து தோல்வியடைந்தார்